திரு ராஜுவ்குமார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிதிருகுணால் கோஷ் ஆகியோரிடம் ச்பிஜ மூன்றாவதுநாளாகவிசாரணைநடத்துகிறது

ரூபாய் சிற்ப்பு நிதிஉதவியைமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளாா்

இனிவிரிவானசெய்திகள் எண்ணெய் மற்றும்ளரிவாயு ஆகியவற்றின் விலைகளைபொறுப்புடன் நிர்ணயிக்கவேண்டியஅவசியம் எழுந்துள்ளதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியிருக்கிறார் உற்பத்தியாளருக்கும் பயனீட்டாளருக்கும் நலம் பயக்கும் வகையில் இந்தவிலைஅமையவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவையைநிறைவேற்றுவதில் ஒளிவு மறைவற்றசந்தைஅவசியம் என்றும் அதிகபட்சும் பயன் அளிக்கும் வகையில் வளங்கள் பயன்படுத்தப்படவேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

அதன் மூலம் நீடித்தவளா்ச்சியைஎய்தலாம் என்றும் கூறினார் பருவநிலைமாற்றபிரச்சனையில் அனைத்துநாடுகளும் அக்கறைசெலுத்துவதைபற்றிமகிழ்ச்சிதெரிவித்தபிரதமர் சமூக பொருளாதாரவளர்ச்சிக்குளிசக்தியே அடிப்படைஎன்பதால் இந்தியா அதற்குமுன்னுரிமை அளிக்கிறதுஎன்றார்

ளிசக்திவிஷயத்தில் எதிர்கொள்ளும் சவால்களைவிவாதிக்கபெட்ரோடெக் உலகம் ஒரு சிறந்தமேடையாகவிளங்குகிறதுஎன்றார்

கூட்டம் தொடங்கியதும் உத்திரப்பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் ஏற்பட்டஉயிரிழப்புகள் குறித்துசமாஜ்வாதிமற்றும் பகுஜன் சமாஜ்வாதிஉறுப்பினா்கள் கவனத்தைஈ்க்கமுயன்றார்கள் இதற்குஅவைத்தலைவா் திருவெங்கைபாநாயுடு அனுமதிமறுத்ததால் அமளிஏற்பட்டது

வெளிநாடுவாழ் இந்தியர்கள் திருமணபதிவு சட்டம் தொடர்பானமசோதாவைவெளியுறவு அமைச்சர் திரு சுஷ்மா ஸ்வராஜ் தாக்கல் செய்தாா் இதற்குகாங்கிரஸ் உறுப்பினா்கள் எதிா்ப்புதெரிவித்துஅவையின் மையத்திற்குவந்துகோஷமிட்டாா்கள்

ஜெய்ப்பூரைதலமாககொண்டுள்ளராணுவத்தின் ராஜஸ்தான் தலைநகர் சப்தாசக்திபிரிவு மனிதாபிமானஉதவிமற்றும் பேரிடர் மீட்பு தொடர்பான இரண்டுநாள் பயிற்சிமுகாமை இன்றுதொடங்கியுள்ளது தேசியஅளவிலும் மாநிலஅளவிலும் தொடர்புடையகுழுக்கள் இதில் பங்கேற்கும் இந்தியரானுவம் நடத்தும் எட்டாவதுமுகாம் இதுவாகும் முப்படைதளபதிகளின் மாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடிஅறிவுறுத்தியதன் அடிப்படையில் இந்தபயிற்சிமுகாம் நடத்தப்படுகிறது

குஐராத் மாநிலம் முந்ராதுறைமுகத்தில் வந்திறங்கியஅந்தவிமானம் சண்டிகரில் உள்ளவிமானப்படைதளத்திற்குஅனுப்பிவைக்கப்படும்

விவசாயத் தொழிலாளர்கள் நகர்ப்புற ஏழைகள் பட்டாசு மீன்பிடி விசைத்தறி கட்டுமானம் சலவை தொழிலாளர்களும் மரம் ஏறும் தொழிலாளர் உப்பளத் தொழிலாளர் காலணிதோல்பொருள் தொழிலாளர் மற்றும் தப்புரவு தொழிலாளர் மண்பாண்டதொழிவாளர் கைவினைஞர்கள் ஆகியோரில் வறுமைகோட்டுக்குகீழேஉள்ளவர்கள் அனைவருக்கும் இந்தஉதவி கிடைக்கும் என்றார் அவர் சிபிற்றவிசாரணை நிதிநிறுவனமுறைகேடுதொடர்பாககொல்கத்தாகாவல் ஆணையர் திருராஜிவ்குமார் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம் பி திருகுணால் கோஷிடமும் மூன்றாவதுநாளாக இன்றும் சிபிஐஅதிகாரிகள் விசாரணைநடத்தவுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுபடி இந்தவிசாரணையைசிபிஐநடத்திவருகிறது மேகாலயாதலைநகர் ஷில்லாங்கில் நடைபெற்றுவரும் இந்தவிசாரணையில் நிதிநிறுவனமுறைகேடுகள் தொடர்பாகபல்வேறகேள்விகளை இருவரிடமும் சிபிஐஅதிகாரிகள் எழுப்பினர் நிதிநிறவனமுறைகேடுகள் தொடர்பாககொல்கத்தாகாவல் ஆணையர் திருராஜிவ்குமார் விசாரணைநடத்தியபோது பலதடயங்களை அழித்ததாகசிபிறகுற்றம்சாட்டிவருகிறது

கூடுதல் தலைமை இயக்குநருடன் மேலும் நான்குகாவல்துறைஉயரதிகாரிகளும் இந்தகுழுவில் இடம்பெற்றுள்ளார்கள்

கொள்கைகோடிக்கணக்கானமக்களைஈர்த்துஎன்றும் மனிதாபிமானக் அவரது மிகச்சிறந்தஅமைப்பாளராகவும் தேசபக்தராகவும் செயல்வீரராகவும் திகழந்தவர் அவர் என்றுபிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நிர்மாணபணிக்காகதமதுவாழ்வையேஅர்ப்பணித்தவர் பொதுவாழ்வில் தூய்மையைகடைபிடித்தவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

பருவநிலைகுறித்துளமதுசெய்தியாளர்களிடம் பேசியவானிலைஆய்வு மைய இயக்குநர் அடுத்துவரும் குளிர் கடுமையாக இருக்காதுஎன்றார் கஷ்மீரின் மேற்குபகுதியில் ஜம்மு நாளை இரவு அல்லது புதன்கிழமைஅதிகாலைலேசானபனிப்பொழிவு இருக்கலாம் என்றும் நேரம் செல்லசெல்லஅதன் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார்